போராட வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தெரிவித்துள்ளாா்

பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளாா்

மணிப்பூர் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டி அவர் உரையாற்றினார்

வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களையும் பிரதம் பட்டியலிட்டாா்

இதன்படி கலை அறிவியல் மற்றும் பலவகை தொழில்நட்ப பட்டயப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கான நடப்பு ஆண்டிற்கான பருவத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவா்களுக்கும் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு மாணவாகளுக்கும் எம் சி ஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவாகளுக்கும் நடப்பு பருவத்திற்கு மட்டும் தேர்விலிருந்து விலக்கு அளித்து அடுத்த கல்வி ஆண்டிற்குச் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேர்வு நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் பல்கலைக்கழக மாளியக்குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழும் வழிகாட்டுதலின்படி மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான விரிவான அரசாணை உயர்கல்வித்துறை சார்பில் வெளியிடப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இறதி ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வுகளைப் பொறுத்தவரை மத்திய அரசின் ஆலோசனையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்ச் திரு கே பி அன்பழகன் எமது தருமபுரி செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மாநிலம் முழுவதும் அமைச்சள்கள் மற்றும் அதிகாரிகள் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனா் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நடத்தப்படும் காய்ச்சல் முகாம்களை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று உள்ளாட்சித்துறை அமைச்சள் திரு எஸ் பி வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னை அயனாவரத்தில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்னெண்ட வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசினாா்

சிந்தாதிரிபேட்டையில் நோய் தடுப்புப் பனிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினார்

அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூழியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்

மாநிலத்தில் தொழில் முதலீடுகளை ஈ்ப்பதற்கான வழினட்டு நிறுவனத்தின் இணையதள சேவையையும் ழுதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் கூடுதல் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்ச் திரு எம் சி சம்பத் கூறியுள்ளார் கூகுல் நிறுவனத்தின் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சா் தெரிவித்தாா் தொலைக்காட்சிகள் வாயிலாக மாணவா்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுவது அடுத்த மாகம் ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா்

தொடர்பாக ச்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதற்கு எதிராக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்னதது ஏன் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளா் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக நீதி குறித்து பேசுவதற்கு திமுக வுக்கு தகுதி இல்லை என்றும் குற்றம்சாட்டினார்

இதனையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் விடுத்துள்ள செய்தியில் மக்களை எளிதாக சென்றடையும் ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்

இந்நாளையொட்டி மாநில அரசு சார்பில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுப்ரமணியசிவா மணி மண்டபத்தில் அமைந்துள்ள நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி மல்விழி மல்தூவி மியாதை செலுத்தினா்

காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்